பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்களுடன் இன்று கலந்துரையாடவுள்ளனர்

தமிழ் புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன

இனி விரிவான செய்திகள் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்தக் கலந்துரையாடலில் நோய்த்தொற்றைக் கட்டுப்படுத்த மாநிலங்கள் மற்றும் யூனியள் பிரதேசங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கேட்டறிய உள்ளனர் கடந்த வாரம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

நோய்த்தொற்றைக் கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உலக வங்கித் தலைவர் திரு டேவிட் மல்பாசுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடத்திய கலந்துரையாடலின்போது இதைத் தெரிவித்தார்

பக்க விளைவுகள் அற்றது என்று தேனி மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்

இதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அம்பேத்கார் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அம்பேத்கர் தனது வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக குரல் எழுப்பினார் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது பிறந்த நாளில் வலுவான வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரத்தில் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக மதிப்பு கூட்டப்பட்டு தயார் செய்யப்பட்ட வேளாண் பொருட்களின் கண்காட்சியை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார்

தமிழ் புத்தான்டு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது சார்வரி ஆண்டு விடைபெற்று பிலவ ஆண்டு தொடங்கியதை முன்னிட்டு கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன

இந்நாளை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் பல்வேறு வழிகளில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டாலும் இவை அனைத்தும் நம்பிக்கையை புதுப்பிக்கும் வகையில் உற்சாகம் மற்றும் பன்முகத் தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார்

இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது கோயிலுக்குள் பக்தர்களுக்கு அனுமதியில்லை என்றும் கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது

ரமலான் மாதம் தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி புனித இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சேவையாற்றுவதற்கு ரம்ஜான் முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் சமத்துவம் சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றின் மீதான உறுதிப்பாட்டையும் ரமலான் வலியுறத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தமிழக அரசின் தலைமை காஸி கலாஹுதீன் முகமது அயூப் விடுத்துள்ள செய்தியில் புனித ரமலான் மாதம் இன்று காலை தொடங்கியதாக அறிவித்துள்ளார் இதையொட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் தொடங்கியுள்ளன

நரேந்திர மோடி இன்டல் மென்பொருள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு

இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான உறவு சிறந்த அரசு நிர்வாகம் வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்